புதியகண்டுபிடிப்புகளுக்கானஆராய்ச்சிப் பணிகளில் இளைஞ்கள் ஆர்வத்துடன் ஈடுபடவேண்டுமென்றபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் கேரளாவில் மழைவெள்ளத்தின் தாக்கம் தொடர்ந்துநீடித்துவருகிறது

இனிவிரிவானசெய்திகள் புதியகண்டுபிடிப்புகளுக்கானஆராய்ச்சிப் பணிகளில் இளைஞ்கள் ஆர்வத்துடன் ஈடுபடவேண்டுமென்றுபிரதமர் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார்

வளர்ச்சியடைந்தபொருளாதாரநாடாக இந்தியாவைஉருவாக்குவதற்கு புதியகண்டுபிடிப்புகள் அடித்தளமாகஅமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியதொழில்நுட்பக் கழகங்களில் பயிலும் மாணவர்களின் சாதனைகளைக் கண்டுநாடுபெருமிதம் கொள்வதாகவும் திருநரேந்திரமோடிகூறினார் கேரளாவில் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளபகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன ராணுவம் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாகஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளதாக அங்கிருந்தவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இம்மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளவெள்ளபாதிப்புகள் குறித்துஆய்வு செய்வதற்காகஉள்துறைஅமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் நாளைகேரளாசெல்கிறார்

கேரளவெள்ளநிலைமையபமத்திய அரகஉன்னிப்பாககண்காணித்துவருவதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளா் மழைவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபகுதிகளில் காங்கிரஸ் தொண்டர்கள் மீட்புப் பணிகளில் ஈடுபடுமாறுஅக்கட்சித் தலைவர் திருராகுல்காந்திகேட்டுக் கொண்டுள்ளார் தேசியபேரிடர் மீட்புப்படை விமானப்படை கடலோரக் காவல்படைமற்றும் அம்மாநிலகாவல்துறைமீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன

தாழ்வானபகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறுகேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் முன்னெச்சிக்கைநடவடிக்கைகள் இந்தமாவட்டங்களில் தீவிரமாகமேற்கொள்ளப்பட்டுவருகின்றன உத்திரபிரதேசத்தின் அலிகரில் பாதுகாப்பு தளவாடதொழில் வழித்தடம் இன்றுதொடங்கப்பட்டது

பாதுகாப்பு தளவாடஉற்பத்திக்கானசிறப்பு மண்டலத்தைஏற்படுத்தும் திட்டத்தின் ஒருபகுதியாக இது தொடங்கப்பட்டுள்ளது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மகளிர் இடஒதுக்கீடுமசோதாகுறித்துகாங்கிரஸ் இரட்டைநிலைப்பாட்டைகடை பிடிப்பதாககுற்றம்சாட்டினார் வடகிழக்குடிஜிட்டல் தொலைநோக்குத் திட்டத்தைமத்தியஅமைச்சா் திருரவிசங்கள் பிரசாத் இன்றுபிற்பகல் வெளியிடவுள்ளார் ஹவுகாத்தியில் நடைபெறவுள்ள இதற்கானநிகழ்ச்சியில் வடகிழக்குமாநிலங்களின் முதலமைச்சா்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைஅமைச்சர்கள் பங்கேற்கவுள்ளனர் வடகிழக்குமாநிலங்களில் தகவல் தொழில்நுட்பத்தைபயன்படுத்திசேவைகளைமேம்படுத்துவதற்குவகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது மாநிலவாரியாகமேற்கொள்ளவேண்டியநடவடிக்கைகள் குறித்தஅம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஜம்மு கஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை சுமூகமாகநடைபெற்றுவருகிறது

ஜம்முமுகாமிலிருந்து புதியகுழுக்கள் இன்றுகாலை புறப்பட்டுச் சென்றன சரக்குமற்றும் சேவைவரிகணக்குகளைதாக்கல் செய்வதற்கானகாலஅவகாசம் மாற்றப்பட்டிருப்பதாக மத்திய அரசுகூறியுள்ளது

இதற்கானஅறிவிக்கையைநேரடிவரிவசூல் வாரியம் நேற்றுவெளியிட்டுள்ளது மத்தியபிரதேசஆளுநர் மாளிகைசுதந்திரதினத்தன்றுபொதுமக்கள் பார்வைக்காகதிறந்துவிடப்படஉள்ளது

ஐ நா பொதுசபைக் கூட்டத்தில் நேற்று இந்தநியமனத்துக்குஒப்புதல் வழங்கப்பட்டது ஐ நா மகளிர் ஆணையத்தின் நிர்வர்க இயக்குநராகவும் சிலிநாட்டின் பாதுகாப்பு அமைச்சராகவும் அவர் பணியாற்றியவர் என்பதுகுறிப்பிடத்தக்கது ஐ நா வானொலியில் வாராந்திரஹிந்திசெய்திஅறிக்கைஒலிபரப்பு தொடங்கியிருப்பதாகவெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார்

பயிர்களின் மக்குலைபெருக்குவதற்கும் விவசாயிகளின் வருமானத்தைஅதிகரிப்பதற்கம் இந்தமண்வளஅட்டை உதவிடும் என்றுவேளான் அறிவியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருகண்ணன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

பதவியேற்பு விழாவுக்குவருமாறுகிரிக்கெட் பிரபலங்கள் சுனில் கவாஸ்கர் கபில்தேவ் மற்றும் நவ்ஜோத் சிங் சித்துவுக்குஅழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது

எஞ்சியவீரா்கள் சொற்பரன்னுக்குஆட்டமிழந்தனர்